வெளியான செய்திகளைம மத்திய அரசு மறுத்துள்ளது

கேரளாவில் இன்று முழு அடைப்புப் போராட்டம் நடைபெற்றது

மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

அணியை எதிர்கொள்கிறது

தொலை தொடர்பு துறையும் தனித்துவ அடையாள அட்டை ஆணையமும் கூட்டாக இன்று புதுதில்லியில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த செய்திகள் அடிப்படையற்றவை என்று கூறியுள்ளன ஆதார் எண்ணை ஆதாரமாகக் கொண்டு செல்பேசி இணைப்பு பெற்றவர்கள் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை பாஸ்போ்ட் போன்ற மாற்று அடையாள அட்டைகளை காண்பித்து இணைப்பை மாற்றிக் கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதையொட்டி தில்லி செங்கோட்டையில் நடைபெறும் கொடியேற்று விழாவில் தாம் பங்கேற்கவிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் நாட்டிற்காக பாடுபட்டவர்களை கட்சி பேதமின்றி பிஜேபி மதிக்கும் என்று குறிப்பிட்டுள்ள பிரதம் காங்கிரஸ் கட்சியால் அவர்களது ஆட்சிக்காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட பல சிறந்த தலைவர்களை கௌரவிக்கும் வகையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளாா் அயோத்தியில் ராமர்கோவில் கட்டுவதற்கு சட்டம் கொண்டுவர வேண்டுமென மத்திய அரசை ஆர் எஸ் எஸ் தலைவர் திரு மோகன் பாகவத் வலியுறத்தியுள்ளார் நாக்பூரில் நடைபெற்ற விஜயதசமி நிகழ்ச்சியில் பேசிய அவர் ராமர்கோவில் கட்டுவதற்கான தடைகளை அகற்ற அரசு முன்வர வேண்டும் என்றார் நாட்டின் பாதுகாப்பு படைகளை பலப்படுத்தும் அதேவேளையில் அண்டை நாடுகளுடன் அமைதியான போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்றும் திரு பாகவத் கூறினார் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் இரண்டு மாதத்திற்குப் பிறகு இன்று சற்று குறைத்துள்ளன

உத்திரபிரதேசும் மற்றும் உத்ராகண்ட் மாநிலங்களின் முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான திரு என் டி திவாரி புதுதில்லி மருத்துவமனையில் இன்று காலமனார்

உத்ராகண்டில் ஒரு முறையும் முதலமைச்சராக பதவி வகித்த மத்திய அரசில் நிதி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் ஆந்திர மாநில என் டி திவாரி ஆளுநராகவும் பணியாற்றியுள்ளார் மத்திய திட்டக்குழு துணைத்தலைவராகவும் அவர் பொறுப்பு வகித்துள்ளார்

என் டி திவாரியின் மறைவிக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுட பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனா் உத்திரபிரதேசம் மற்றும ்உத்ரகாண்டின் தொழில் வளா்ச்சிக்கு என் டி திவாரி ஆற்றிய பணிகள் என்றும் நினைவு கூறத்தக்கது என்று பிரம் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இவங்கை பிரதமர் திரு ரணில்விக்ரம சிங்கே மூன்று நாள் அரகமுறை பயணமாக இன்று மாலை புதுதில்லி வருகிறார் இந்த பயனத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து விரிவான பேச்சு நடத்த அவர் திட்டமிட்டுள்ளார் இவங்கை யாழ்பானத்தில் இந்திய உதவியுடன் மேற்கொள்ளப்படும் வீடுகட்டும் திட்டங்களின் நிலை குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று தெரிகிறது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியுறவு அமைச்சர் திருமதி குஷ்மா சுவராஜ் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோரையும் இவங்கை பிரதமர் சந்திக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இலங்கையில் உள்ள தமிழர்களை பாதுகாக்க மத்தியில் மீண்டும் பிஜேபி அரசு வரவேண்டும் என்று அங்குள்ள தமிழர்கள் விரும்புவதாக மத்திய இணை அமைச்சர் திரு பொள் ராதா கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கரூரில் நடைபெற்ற மத்திய அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு சண்டையின்போது தமிழர்கள் உயிரிழக்க காங்கிரஸ் திமுக கூட்டணிதான் காரணம் என்பதை இலங்கை முன்னாள் அதிபர் திரு ராஜபக்ஷே வெளிபடுத்தி இருப்பதாகக் கூறினார் தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் தொழிற்சாலை கழிவுகள் கலப்பதில்லை என்றும் அரசுக்குத் தெரியாமல் ஐந்து சதவீத கழிவுகள் மட்டுமே கலந்து வருவதாகவும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சா் திரு கே சி கருப்பண்ணன் தெரிவித்துள்ளாா் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீபாவளி பண்டிகையின்போது அதிக மாசு ஏற்படுத்தக்கூடிய பட்டாசுகளை வெடிக்க வேண்டாம் என்று பொதுமக்களிடம் விழிப்புணா்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகக் கூறினாா் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு அனைத்து வயது பெண்களும் செல்லவாம் என்பதற்கு எதி்ப்பு தெரிவித்து கேரளாவில் இன்று முழு அடைப்புப் போராட்டம் நடைபெற்றது ஐயப்ப பக்தர்கள் அமைப்பு அழைப்பு விடுத்த இந்த முழு அடைப்புக்கு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயகக் கூட்டணி ஆதரவு அளித்தது இந்த போராட்டம் காரணமாக குமி மாவட்டத்திலிருந்து கேரளா செல்லும் பேருந்துகள் இருமாநில எல்லையான களியக்காவிளை வரை மட்டுமே இயக்கப்பட்டன

அங்கு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் போராட்டக்காரர்களின் எதிர்ப்பை மீறி சபரிமலைக்கு செல்ல முயன்ற நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின் பெண் செய்தியாள் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டா் இதனிடையே திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் சபரிமலை பகுதியில் நடைபெறும் மோதல் சும்பங்களுக்கு ஆர் எஸ் எஸ் அமைப்பே காரணம் என்று குற்றம்சாட்டியுள்ளார் ஆனால் இதனை மறுத்துள்ள பிஜேபி சபரிமலையில் பதற்றத்தை உருவாக்கியதற்கு கேரள அரசே பொறுப்பேற்க வேண்டுமென்று கூறியுள்ளது சபரிமலை போராட்டங்கள் காரணமாக கேரளா முழுவதும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படாத வகையில் அமைதியை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இது குறித்து உள்துறை அமைச்சகம் அனுப்பியுள்ள கடிதத்தில் ஐயப்பள் கோவிலுக்கு செல்ல விரும்பும் பெண் பக்தர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவதும் இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்துவதும் மாநில அரசின் பொறுப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நவராத்திரி பண்டிகையின் முக்கிய திருநாளான இன்று ஆயுத பூஜை நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளையொட்டி ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது வீடுகள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் தொழிலுக்கு பயன்படுத்தும் உபகரணங்களை வைத்து பூஜை செய்து வழிபட்டனர் இந்நாளையொட்டி சந்தைகளில் மவர்கள் அவல் பொரி பழவகைகள் உள்ளிட்ட பூஜை பொருட்களின் விற்பனை களைகட்டியது நவராத்திரி பண்டிகையின் கடைசி நாளான நாளை விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது துத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு அமுத்தாரம்மன் கோவில் தசரா விழா களைகட்டியுள்ளது முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நாளை நடைபெறுகிறது தசரா விழாவைபொட்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் பல்வேறு வேடமீட்டு நேர்த்திக்கடன் செலுத்தகின்றனர் இந்த விழாவையொட்டி குலசேகரப்பட்டினத்துக்கு துத்துக்குடி நெல்லை குமி மாவட்டங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன விஜயதசமி திருநாளை முன்னிட்டு முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித்துக்கு மல்கொத்துடன் வாழ்த்துக் கடிதம் அனுப்பி வைத்தாா் தமக்கு வாழ்த்து தெிவித்த முதலமைச்சருக்கு ஆளுநர் நன்றி தெரிவித்துக் கொண்டாா் தமிழகத்தில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கோவில்களையும் ஓராண்டுக்குள் வழிபாடுகள் நடக்கும் கோவிலாக மாற்ற வேண்டுமௌ பிஜேபி தேசிய செயலாளர் திரு எச் ராஜா வலியுறுத்தியுள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவில்களுக்குச் சொந்தமான சொத்து விவரங்கள் குறித்து மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றார் தாமிரபரணி மகாபுஷ்கர விழாவிற்கு மாநில அரசு எந்த உதவியும் செய்யவில்லை என்றும் திரு எச் ராஜா குறிப்பிட்டா் அதிமுக ஆட்சியில்தான் தமிழகத்தில் ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்படுவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவை பேரூரில் நடைபெற்ற அஇஅதிமுக பொதுக்கூட்டத்தின்போது செய்தியாளர்களின் கேமரா பறிக்கப்பட்டதாக வெளியான தகவல் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றார் பத்திரிகையாள்களை அதிமுக அரசு அரவணைத்து செல்வதாகவும் அவர் கூறினார் மத்திய அரசின் முன்னோடி திட்டங்களில் ஒன்றான தூய்மை இந்தியா திட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் கழிவுநீர் மேலாண்மை மற்றும் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணாவு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குநர் திரு ராகுல்நாத் கூறியுள்ளார்

நடப்பு சாம்பியனான இந்தியா தனது தொடக்க ஆட்டத்தில் ஒமன் அணியை எதிர்கொள்கிறது